கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்ற புதுதில்லியில் நடைபெறவுள்ளது

துவரம் பருப்பை விடுவிக்க முடிவு செய்துள்ளதாக மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் தெரிவித்திருக்கிறார்

எதிர்கொள்கிறது மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள புதிய அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயில் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இந்தக் கூட்டத்தில் தமது அரசின் செயல் திட்டம் குறித்து அமைச்சர்களிடம் பிரதமர் விளக்குவார் என்று தெரிகிறது அடுத்த இந்தாண்டுகளில் மேற்கொள்ளக்கூடிய செயல் திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மட்டத்தில் ஆய்வு நடத்தி செயல்வடிவம் தயாரிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் அரசிலும் இதுபோன்ற அமைச்சரவைக் கூட்டம் நடத்தப்பட்டு மக்கள் நலத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன அதேபோன்று அரசின் பல்வேறு நலத்திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்தும் அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன

புதுதில்லியில் நேற்று பல்வேறு மாநிலங்களின் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுடன் குடிநீர் பிரச்சனை குறித்து விரிவாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

வெளிநாடுகளிலிருந்து தனியார் நிறுவனங்கள் இறக்குமதி செய்யும் துவரம் பருப்பு அளவை இரட்டிப்பாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் கூறியிருக்கிறார்

துவரம் பருப்பு விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் அரசிடம் போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார் அடுத்த ஐந்தாண்டுகளில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஐந்து கோடி மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை வழங்கப்படும் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நடைபெற்ற மௌலானா ஆசாத் கல்வி அறக்கட்டளையின் நிர்வாகக் குழு மற்றும் பொதுக்குழுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்த அவர் சிறுபான்மையின மாணவர்களின் சமூக பொருளாதார கல்வி நிலையை மேம்படுத்த இந்த உதவித் தொகை பெரிதும் உதவும் என்று தெரிவித்தார்

புதிய தொழிலாளர் நலச் சுட்டத்தை இயற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்வார் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற பல்வேறு அமைச்சகங்களுக்கு இடையிலாள கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்தார் புதிய தொழிலாளர் நலச் சட்டம் வரும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் அதற்கு முன்னதாக வரைவு மசோதா மத்திய அமைச்சரவையின் பரிசீலனைக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் அந்த மசோதா குறித்து மத்திய தொழிற்சங்கங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இதற்கு முன்பு இந்தப் பதவியில் பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு அருண்ஜேட்லி இருந்தார்

கெலாட் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சராக இருக்கிறார்

காவிரியில் கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிடும்போது அதன் அளவை டிஜிட்டல் முறையில் கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக காவிரி நதிநீர் துணை ஒழுங்காற்றுக் குழுவின் தலைவர் திரு மோகன் முரளி கூறியிருக்கிறார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நேற்று காவிரி கிளை ஆறான பவானி ஆற்றில் பவானி சாகர் முதல் தேக்கம்பட்டி வரை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் இந்த ஆய்வுக்குப் பின்னர் மத்திய அரசிடம் விரிவான அறிக்கை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

சேவூர் ராமச்சந்திரன் கூறியிருக்கிறார்

தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டைப் போக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி கேட்டுக் கொண்டுள்ளார் திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதுவரை குடிநீர் பிரச்சினையை சமாளிக்க மாநில அரசு போதமான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டனார் காவிரியில் தமிழ்நாட்டிற்குரிய தன்னீரை திறந்துவிடுமாறு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் அதனை கர்நாடக அரசு ஏற்காதது சரியல்ல என்றும் அவர் கூறினார் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடுமுழுவதும் இன்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின்கீழ் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சிறப்புப் பள்ளியில் பயின்ற முன்னாள் குழந்தைத் தொழிலாளி ஒருவர் படித்துப் பட்டம் பெற்று தனியார் பள்ளி ஒன்றில் தற்போது வணிகவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் குடும்பத்தின் வறுமை கருதி குழந்தைகளை பணிக்கு அனுப்பாமல் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

எங்க பேமிலியில வந்து நான்தாள் ஃபஸ்ட் கிராஜுவேட் எல்லா சைல்டு வேபருக்கும் நாள் சொல்ல வர்றது என்னாள்னா எல்லா வீட்வயும் எதோ ஒரு கஷ்டம் கம்பல்சரி இருக்கும் ளோ

ரஷ்யாவில் பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் பொதுமக்களின் போராட்டத்தை அடுத்து விடுதலை செய்யப்பட்டார் சூடானில் அரசுக்கு எதிராக நடைபெறும் ஒத்துழையாமை இயக்கத்தை முடித்துக் கொண்டு அரசுடன் பேச்சு நடத்த போராட்டக்கார்கள் முன்வந்துள்ளனர்

அரபிக் கடலில் உருவாகியுள்ள வாயு புயலால் தெள் தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முதல் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி வரை இன்று கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று புயல் எச்சரிக்கை மையம் கூறியுள்ளது உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேற்று இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே பிரிஸ்டல் நகரில் நடைபெறவிருந்த போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது